முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உயிரிழப்பு அல்லது நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் தமிழக விவசாயிகளின் நலனை பாதுகாக்க அரசு எப்போதும் துணை நிற்கும்ம என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சுட்டப்பேரவையில் இன்று மேகதாது அணை மற்றும் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு தொடர்பாக விளக்கம் அளித்த அவர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் காப்பீடு செய்த விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தால் வங்கிகளின் மூலம் அவர்களுக்கு உரிய காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அதிமுக அரசு மாநில விவசாயிகளின் நலனை கருத்தில்கொண்டு அரசியல் ரீதியாகவும் சுட்ட ரீதியாகவும் காவிரி நீர் பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசும் கர்நாடக அரசும் நடந்துகொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது வெளியான சில தகவல்கள் தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

துறை அமைச்சர் சென்னைகோவை மாநகராட்சி பகுதிகளில் மின் வழிப்பாதையை புதைவட பாதைகளாக மாற்றும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறினார்

சென்ன் விழுப்புரம் சேலம் கோவை கும்பகோணம் மதுரை ஆகிய அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த பேருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில அமைச்சர்களும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்

திருவாரூர் இடைத்தேர்தலை சந்திக்க அஇஅதிமுக எல்லா விதத்திலும் தயாராக இருந்ததாக மாநில அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத்தேர்தலை கண்டு அஇஅதிமுக அஞ்சவில்லை என்றும் கஜா புயல் நிவாரணப் பணிகள் மற்றும் பொங்கல் பண்டிகை போன்ற காரணங்களை பல்வேறு கட்சிகள் எழுப்பியதாகவும் சுட்டிக்காட்டினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பத்திரிக்கைகளில் வெளிவந்த செய்திகளின் அடிப்படையிலேயே சந்தேகம் எழுந்ததாக சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் இன்று பொங்கல் திருவிழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சர்களை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் முயல்வதாக சுட்டிக்காட்டினார்

ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உயிரிழப்பு நேரிட்டாலோ நிரந்தர ஊனம் அடைந்தாலோ அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது யார் என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு எம் சத்தியநாராணயன் திரு ராஜமாணிக்கம் ஆகியோர் கொண்ட அமர்வு ஜல்லிக்கட்டு குழுவில் யார் யார் இடம்பெற வேண்டும் என்பது அரசின் கொள்கை முடிவு என்றும் இதில் நீதிமன்றம் கருத்து கூற முடியாது என்றும் தெரிவித்தனர்

நீதிமன்ற உத்தரவை மீறி தொலைதூர கல்வி மையங்களை தொடங்கி கோவை பாரதியார் பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர்கல்வித் துறை செயலர் திரு மங்கத் ராம் சர்மாவை கைது செய்ய வேண்டும் என்று சென்னை காவல் துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இதனையடுத்து கல்லூரிகளின் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பல முறை ஒத்திவைக்கப்பட்டன ரஃபேல் விவகாரம் உத்தரபிரதேசத்தில் மணல் சுரங்கம் ஒதுக்கீடு போன்ற விவகாரங்களில் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதையடுத்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கூச்சல் குழப்பம் நிலவியது மணல் கரங்க ஒதுக்கீடு தொடர்பாக சிபிஐ சோதனை நடத்தப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன ரஃபேல் விமானம் கொள்முதல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவைத் தலைவர் இருக்கைக்கு அருகே கோஷமிட்டனர் இதனையடுத்து அவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அவையை ஒத்திவைத்தார்

மாநிலங்களவையில் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் உத்தரபிரதேசத்தில் மணல் கரங்க ஒதுக்கீடு தொடர்பாக சிபிஐ சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டதை கண்டித்து கோஷம் எழுப்பினர் தாங்கள் பேசுவதற்கு மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வாய்ப்பு அளிக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர் அனுமதி மறுக்கப்பட்டதையடுத்து மீண்டும் அமளி ஏற்பட்டது பின்னர் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது வங்கியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிப்பதற்கு அனைத்து ரிசர்வ் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வங்கியின் ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் வங்கி அல்லாத நிதி நிறுவங்களுடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் ரூபாய் நெருக்கடி ஏதும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார்

தமிழக திறன்மேம்பாட்டு கழகத்தின் நிதி உதவியுடன் சிப்பெட் நிறுவனம் பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகிறது இதுகுறித்து மேலும் அறிய சிப்பெட் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது மாவட்ட செய்திகள் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வன விவங்கு ஆராய்ச்சியாளர்களுக்கான இரண்டு நாள் கருத்தரங்கு இன்று தொடங்கியது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி இரண்டாம் போக பாசனத்திற்கு இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது சேலத்தில் ஆயிரம் ருபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இன்று தொடங்கப்பட்டகு சிவகங்கை மாவட்டத்தில் அரச அனுமதி பெற்ற இடத்தில் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது

விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடரை அந்நாட்டு மண்ணில் முதன் முறையாக கைப்பற்றி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது

சிட்னியில் நடைபெற்ற நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் கடைசி நாளான இன்று மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்பட்டதையடுத்து டிராவில் முடிந்தது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானார்ஜி ஆகியோர் இந்திய அணியின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது